வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு

நாளைமறுநாள் தொடங்கும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி

தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதாக சென்னை வானிலை ஆய்வுமைய தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் பிரதமர் பிரதமர் திரு

கல்வித்துறையில் தன்னிறைவை இந்தியா எட்ட சிறப்பான பங்காற்றிய ஆச்சாரியா பெண் கல்விக்கான நிறுவனங்களை தொடங்கி இதன்மூலம் சமூக செயல்பாடுகளில் மகளிர் பங்கேற்க துணைபுரிந்தவர் என்று பிரதமர் எடுத்துரைத்தார்

அதிக வாக்காளர்கள் கொண்ட சட்டப்பேரவை தொகுதியாக சோழிங்கநல்லூரும் குறைந்த வாக்காளர்கள் கொண்ட கொகுதியாக நாகை மாவட்டம் கீழ்வேளுரும் இடம்பெற்றுள்ளன

திருச்சி மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியலை வெளியிட்ட ஆட்சித் தலைவர் திரு

நிதிஷ்குமார் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்

விஜயபாஸ்கர் தமிழகத்தில் மருத்துவ பாடப்பிரிவுகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நாளைமறுநாள்முதல் தொடங்கும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி

தொடர்ந்து அரசு பள்ளி மாணாக்கருக்கும் பொது பிரிவினருக்குமான கலந்தாய்வும் நடைபெற உள்ளன நிகழ்ச்சியில் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் ஜே

இந்நாளையொட்டி குடியரசு தலைவர் திரு

குடியரசு துணைத்தலைவர் திரு

மத்திய தகவல் ஒலிரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் விடுத்துள்ள செய்தியில் பத்திரிக்கை சுதந்திரம் மற்றும் பொறுப்பு தன்மையை எடுத்துரைத்ததோடு தற்போதைய காலகட்டத்தில் போலி செய்திகள் வெளியாவது குறித்த தமது கவலையையும் எடுத்துரைத்தார்

கனமழையால் பாதிப்பு வரும் முன் மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடப்படும் எனவும் அவர் கூறினார்